இந்தியாவுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்யுமாறு தென்கொரியா மற்றும் ஜப்பான் நாடுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா இணைந்ததற்கு பிறகு ஏற்றுமதி இறக்குமதி நிலைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறினார் இந்தியாவும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் இந்த ஒப்பந்தத்தை ஆய்வு செய்ய முடிவு செய்ததைபடுத்து இக்கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்